ஜின்பிங்குடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார்

நிதியமைச்சர் திருமதி

பட்ஜெட்டுக்குமுந்தைய ஆலோசனைமேற்கொண்டாா்

மழைகாரணமாகதாமதமாகிடள்ளது

ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமப்பு மாநாட்டின் ஒருபகுதியாக இன்றுசீனஅதிபர் ஸி ஜின் பிங்கை சந்தித்தஅவர் இருதரப்பு ஆலோசனைநடத்தினார் சீனாவைபொருத்தவரையில் அனைத்துவிவகாரங்களிலும் எளிமையான அனுகுமுறையைகையாளவிரும்புவதாகபிரதமர் கூறினார் தற்போதையநிலையில் இருநாடுகளுக்கும் இடையேஉள்ளபரஸ்பர உறவு தமக்குதிருப்தியளிப்பதாகஅவர் தெரிவித்தார் இருநாடுகளுக்கும் இளடயேஉள்ளவர்த்தகசெயல்பாடுகளுக்குணக்கமளிக்கப்படும் என்றும் சிக்கல்கள் தீர்த்துவைக்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார் சீனா இந்தியா உறவுகளுக்கு புதியஉத்வேகம் அளிப்பதற்கானஆலோசனைமேற்னெள்வதற்குசீனஅதிபர் ஸி ஜின் பிங்கை இந்தியாவருமாறுபிரதமர் திருநரேந்திரமோடிஅழைப்பு விடுத்தார் இருதரப்பு ஆவோசனைக் கூட்டத்தில் பேசியசீனஅதிபர் திரு ஸி ஜின் பிங்க் மக்களவைத் தேர்தலில் பிரதமர் திருநரேந்திரமோடிஅமோகவெற்றிபெற்றதற்குபாராட்டுதெரிவித்தார் இருநாடுகளும் பல்வேறுதறைகளில் ஒத்துழைப்பு நடவடிக்கைகளைமேற்கொள்வதற்குஅவர் விருப்பம் தெரிவித்தார்

இரண்டாவதுமுறையாகபிரதமாகபதவியேற்றப் பின்னா் திருநரேந்திரமோடிமுதல் முறையாககலந்துகொள்ளும் இந்தஉச்சிமாநட்டின்போதபல்வேறுநாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு ஆலோசனைகளைமேற்கொள்கிறார் ஷாங்காய் கூட்டமைப்பில் எட்டுநாடுகள் உறுப்பினர்களாகஉள்ளன நான்குநாடுகளின் தலைவர்கள் இந்தமாநாட்டிற்குபார்வையாளர்களாககலந்துகொள்கின்றனர் ரஷ்ப அதிபர் திருவிளாடிமிர் புட்டினுடன் தற்போதுபிரதமர் இருதரப்பு பேச்சுக்களைதொடங்கியுள்ளார்

அரபிக் கடலில் நிலைகொண்டுள்ளவாயு புயல் குஜராத் கடலோரப் பகுதிகளைநேரடியாகதாக்காதுஎன்றாலும் அதுதிசைமாறியுள்ளதுஎன்று இந்தியவாளிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் கரையைகடக்கும்போதுபோா்பந்தா் துவாரகா கிர் சோம்நாத் பகுதிகளில் புயலின் தாக்கம் வலுவாக இருக்கும் என்றும் அதுகூறியுள்ளது

கடரோரமாவட்டங்களானடையூ கிர் சோம்நாத் ஜனாகர் போர்பந்தர் துவாரகாஆகியமாவட்டங்களில் பலத்தகாற்றுவீசக்கூடும் என்றும் அதுகூறியுள்ளது சௌராஷ்டிராபகுதிகளில் உள்ளகடலோரமாவட்டங்களில் இன்றுநன்பகல் முதல் பலத்தகுறைகாற்றுடன் கனமழைபெய்துவருகிறது

குஜராத் மாநிலஅரசுஏற்களவே மூன்றுலட்சம் மக்களையும் எடயூ நிர்வாகம் பத்தாயிரம் பேரையும் பாதுகாப்பான இடங்களில் தங்கவைத்துள்ளது பட்ஜெட்க்குமுந்தையஆலோசனைகூட்டம் மத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் தலைமயில் இன்றுநடைபெற்றது நிதித்துறை பங்குச்சந்தை பிரதிநிதிகள் ஆகியோருடன் அவர் ஆலோசனைமேற்கொண்டார் உள்கட்டமைப்பு துறையைச் சார்ந்தபிரதிநிதிகள் கற்றுச்சூழல் நிபுணா்கள் ஆகியோருடனும் அவர் ஆலோசனைமேற்கொண்டார் மாநிலநிதிமற்றும் கம்பெளிவிவகாரங்கள் துறைஅமைச்சள் திரு அனுராக் தாகூர் நிதித்துறைமற்றும் வருவாய்த்துறைசெயலாள்கள் மற்றும் மூத்தஅதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்தியசந்தைகளுக்குஉத்வேகம் அளிக்கப்படுவதுகுறித்தஆலோசனைகளைநிதித்துறைமற்றும் முதலீட்டுதுறைகளைசேர்ந்தபிரதிநிதிகள் வழங்கினர் வங்கிகளுக்குகூடுதலானநிதியைவழங்கிமுதலீடுகளைஊக்கப்படுத்துவதுநிதித்துறைமேம்பாட்டுகுழுமத்தின் செயல்பாடுகளைவிரிவுபடுத்துவது வங்கிசாராநிதிநிறுவனங்களைமேம்படுத்துவதுஉள்ளிட்டவைகுறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது அரசுநிர்வாகம் பணபுழக்கம் சாா்ந்தபிரச்சனைகள் மற்றம் கடன் உத்தரவாதம் தொடர்பானபல்வேறுவிஷயங்கள் குறித்தம் நிதியளமச்சர் திருமதி நிர்மலாசீதாராமன் தலையில் நடைபெற்றபட்ஜெட்டுக்குமுந்தையஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தேர்தலில் பிஜேபிஅமோகவெற்றிபெற்றிருந்தாலும் மக்களவைத் முழுமையானவெற்றியைபெறுவதற்குமுயற்சிளடுக்கவேண்டும் என்றுபிஜேபிதலைவர் திருஅமித் ஷா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் அக்கட்சியின் கட்சிபொதுச் மூத்ததலைவர்கள் மாநிலதலைவர்கள் மற்றம் செயலாளர்களிடையேபேசியஅவர் சாதி குடும்பம் மற்றும் மதத்தைவைத்துஅரசியல் செய்வோரை இந்தத் தேர்தல் தோற்கடித்துவிட்டதாகக் கூறினார் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பூபேந்திரயாதவ் பேசுகையில் மக்களவைத் தேர்தலில் வெற்றிபெறுவதற்குகட்சித் தொண்டர்கள் கடுமையாகஉழைத்ததாகக் கூறினார் பிஜேபி யில் கூடுதல் உறுப்பினர்களைசேர்ப்பதற்குசிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றுஅவர் தெரிவித்தார் மத்தியப் பிரதேசமுன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி யின் துணைத் தலைவருமானதிருசிவ்ராஜ் சிங் சவ்கான் புதியஉறுப்பினர் சேர்க்கைக்கானதிட்டத்தைவகுப்பார் என்றுதிருயாதவ் தெரிவித்தார்

விண்வெளியில் இந்தியாதனக்கென்றுவிண்வெளிமையம் அமைக்கதிட்டமிட்டுள்ளதாக இந்தியவிண்வெளிஆராய்ச்சிமையத்தின் தலைவர் டாக்டர் கேசிவன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இந்தியர்களைவிண்வெளிக்குஅனுப்பும் திட்டத்தின் ஒருபகுதியாகவிண்வெளிமையம் அமைக்கப்படும் என்றார் அருணாசலபிரதேசத்தில் விபத்திற்குள்ளானஏ

விமானம் விபத்தக்குள்ளானலிப்போபகுதியில் மீட்புக்குழுவினா் இன்றுகாலைசென்றடைந்ததாகவும் விமானப்படைஅதிகாரிகள் தெரிவித்தனர்

இந்தியா அமெரிக்கா இடையேயானஉறவைமேலும் மேம்படுத்தவேண்டுமென்று இந்தியாவரவிருக்கும் அமெரிக்கவெளியுறவுத்துறைசெயலர் திரு மைக் பாம்பியோவிருப்பம் தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் அமெரிக்கா இந்தியாவர்த்தகக் குழுக் கூடத்தில் பேசியஅவர் இருநாட்டுமக்களின் உறவு மேம்படவும் இந்தோபசிபிக் பிராந்தியத்தின் நள்ஸமக்கும் அதன் மூலம் உலகின் நலனுக்கும் இரு நாடுகளும் ஆற்றவேண்டிய பங்களிப்பு ஏராளம் உள்ளனஎன்றுஅவர் குறிப்பிட்டார் மக்களவைதேர்தல் நரேந்திரமோடிதலைமையில் மீன்டும் அரசுஅமைந்திருப்பதைவரவேற்றுள்ளபாம்பியோஅமெரிக்கமுதலீட்டாளர்களுக்கானவாய்ப்புகளை இந்தியாவில் ஏற்படுத்திதருவதில் தாம் மிகுந்தஆர்வம் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார்

வர்த்தகம் மற்றம் பொருளாதாரவளர்ச்சிமாநாட்டையொட்டி ஐ

தயாரித்த இந்தஅறிக்கையில் தயாரிப்பு தொலைத்தொடர்பு நிதிசேவைதுறையில் உற்பத்திஅதிகித்ததும் இதற்கானகாரணங்கள் என்றுகூறப்பட்டுள்ளது

வின் அறிக்கை றுகிறது உலகக்கோப்பைகிரிக்கெட் போட்டியில் இந்தியா நியூசிலாந்துஅணிகளுக்கு இடையேயானஆட்டம் மழைகாரணமாகதாமதமடைந்துள்ளது